உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும் திரு நரேந்திரமோடியின் அரசு இந்த பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயித்துள்ளது

அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பெட்ரோல் மற்றும் டிசலுக்கான தீர்வை லிட்டருக்கு ஒரு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது

வடிவமைக்கப்படும்

வென்ற பாகிஸ்தான் தற்போது விளையாடி வருகிறது

தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற பின்னர் முதல் முறையாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஐந்து ட்ரில்லியன் டாலர் அளவிற்கு உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு குடிநீர் பற்றாக்குறை தீர்த்து வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து வட்சத்திற்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வருமான வரி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது

ராஷ்ட்டிரிய ஸ்வஜ்ஐதா கேந்திரா அமைக்கப்படும் விவசாயிகள் முதலீடு இன்றி பணிகள் மேற்கொள்வதற்கு அரசு ஊக்கமளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மீனவர்களும் விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் முறைப்படுத்துதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

செட் ஆப் பாக்ஸ் செல்போன் சார்ஜர் கோரா லித்தியம் பேட்டிரிகளுக்கான கங்கவரி விலக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் பொருட்களுக்கான கங்க வரி பத்து கூடுகலாக்கப்பட்டுள்ளது செய்தித் தாள்கள் மற்றும் பத்திரிகைகளை அச்சடிக்க பயன்படுத்தப்படும் காகிதத்திற்கு பக்கு சதவீதம் சுங்கவரி விதிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பாக சுட்டப்பேரவைத் தலைவர் தலைமையில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற நளினிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒருமாதம் பரோல் அளித்து உத்தரவிட்டுள்ளது நளினியின் மகள் திருமணத்தையொட்டி ஆறு மாத காலம் விடுப்பு தருமாறு அவர் மனுதாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் அடையாளம் தெரியாத தீவிரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் தீவிரவாதிகள் ஒரு இடத்தில் பதங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்புப் படையினர் இன்று அதிகாலை நடத்திய தேடுதல் வேட்டையின்போது தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இன்னும் இரண்டு தீவிரவாதிகள் பதங்கியிருக்கக் கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன